முகாம்களை இந்திய விமானப்படையினர் இன்று அதிகாலை தாக்கி அழித்தனர்

மோடி கூறியுள்ளார் பல்வேறு தரப்பினரும் விமானப்படை நடவடிக்கையை வரவேற்றுள்ளனர்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியுறவுத் துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார்

வழங்கப்பட்டது பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷ் ஈ முகமது தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக இந்தியா இன்று தாக்குதல் நடத்தியதாக வெளியுறவுத்துறை செயல் திரு விஜய் கோகலே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உளவுத் துறை மூலம் கிடைத்தத் தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவாவில் உள்ள பாவாகோட் என்ற வனப்பகுதியில் தற்கொலைப் படை தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வந்த முகாம்களை இன்று அதிகாவையில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் தாக்கி அழிக்கப்பட்டதாகத் தெரிவித்தார் இதில் அவர்கள் வைத்திருந்த ஏராளமான வெடி பொருட்கள் ஆயுதங்கள் அழிக்கப்பட்டதாக அவர் கூறினார் ஜெய்ஷ் ஈ முகமத்பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் உறவினர் மௌலானா யூகுப் அசார் என்ற உஸ்தாத் கௌரி தலைமையில் இந்த முகாம்கள் செயல்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதலின்போது முகாம்களில் தங்கியிருந்த ஏராளமான தீவிரவாதிகளும் பயிற்சியாளா்களும் தளபதிகளும் ஜிகாதிகளும் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தற்கொலை படைகளின் தாக்குதல்களை நடத்த ஜெய்ஷ் ஈ முகமது அமைப்பு திட்டமிட்டிருந்ததாகவும் இதற்காகவே ஃபிதாயின் ஜிகாதிகளுக்கு முகாம்கள் அமைத்து பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதனை தடுக்கும் நோக்கிலேயே இந்தியா தாக்குதல் நிகழ்த்தியிருப்பதாகவும் அவா் தெரிவித்தாா் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அடர்ந்த வளப்பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த முகாம்கள் தகர்க்கப்பட்டதாகவும் ஆள்நடமாட்டம் இல்லாத இந்த பகுதியில் செயல்படும் பயங்கரவாதிகளின் முகாம் முற்றிலும் அழிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் புல்வாமா தாக்குதல் மட்டுமின்றி இந்தியாவிற்கு விரோதமாக செயல்படும் பயங்கரவாத குழுக்கள் மீது பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தப்பட்ட போதிலும் அந்நாட்டு அரக தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தவோ முகாம்களை அழிக்கவோ உறுதியாள எந்தவொரு முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார் இந்தியாவுக்குள் பயங்கரவாத செயல்களை மேலும் அவர்கள் நிகழ்த்துவதை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத பயிற்சி முகாம்களை அழிக்கும் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டதாகவும் திரு விஜய் கோகலே தெரிவித்தார் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுபுள்ளி வைக்க பாகிஸ்தான் அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜெய்ஷ் ஈ முகமத் பயங்கரவாத அமைப்பை முற்றிலுமாக ஒடுக்க வேண்டும் என்றும் புல்வாமா தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார் பயங்கரவாத முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளது என்றும் இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று தெரிவித்த திரு விஜய் கோகலே இந்தியாவின் விமானப்படை தாக்குதல் குறித்த விவரங்கள் மற்றும் இதற்கான சூழ்நிலை குறித்தும் கீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு தெரிவிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகே பாலகோட்டில் பயங்கரவாதிகளின் முகாம்களை தகர்த்த இந்திய விமானபடை வீரர்களுக்கு தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் இந்திய விமான படை தமது முழு பலத்தையும் வெளிகாட்டியிருப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்புக்கு இந்த தூக்குதல் மிகவும் அவசியமானது என்று மத்திய ்மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வலுவான தீர்க்கமான தலைமைத்துவ பண்புகளால் இந்தியா பாதுகாப்பனதாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இந்திய விமானப்படை வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் இந்தியாவை பாதுகாப்பதில் தீர்க்கமான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் உலகை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை எதிர்தும் அதனை அவேரோடு அழிப்பதற்கு எடுக்கும் நடவடிக்கைகளில் பிரதமர் துணிச்சலாக செயல்படுவதாகவும் பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம் அழிக்க்டட்டதற்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக மனமா்ந்த பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் இந்திய விமானப்படை வீரர்கள் ஈடு இணையற்ற வீர தீரத்தை வெளிக்காட்டியிருப்பதாக திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்தியாவின் வியப்புமிகு போா்வீரா்கள் என்று மேற்கு வங்க முதலமைச்சா் செல்வி மம்தா பானா்ஜி தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார் இந்திய விமானப்படையின் தாக்குதலுக்கு பின்னர் இந்திய எல்லையோரப் பகுதிகளில் இந்திய போர் விமானங்கள் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன

இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மீன்பிடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்ததாகத் தெரிவித்துள்ளார் அவர்கள் கடலுக்கு சென்ற போது கடல் கொள்ளையர்களால் கடத்தப்பட்டதாகவும் அப்போது ஈரானிய கடலோர காவல்படையினர் அவர்களை மீட்டு சிறையில் வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் உடனடியாக ஈரான் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளை தொடர்பு கொண்டு அங்குள்ள தூதரகங்கள் மூலமாக மூன்று மீனவர்களையும் பத்திரமாக விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்

சென்னைக்கு அருகே ஒக்கியம் துரைப்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் திருநங்கையர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன

சட்டப்பேரவைச் செயலர் திரு பூநீநிவாசன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதைத் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் காந்தி அமைதி விருதுகளை இன்று வழங்கினாா்

விருதுடன் ஒரு கோடி ரூபாய் ரொக்கமும் பாராட்டு பத்திரமும் வழங்கப்பட்டன பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த விழாவில் பங்கேற்றார்

இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதி பார்த்திபன் மக்கள் சேவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுட்டமன்ற உறுப்பினர் வாங்கும் ஊதியத்தை அரசு ஊழியர்களின் சும்பளத்தோடு ஒப்பிட முடியாது என்று கூறினார் திரு வேலுதுரை தேர்தலில் பெற்ற வெற்றி செல்லாது என்று உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ள நிலையில் அவர் தாமாக முன்வந்து ஊதியத்தை திருப்பி அளித்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார்

மத்திய அரசின் களவிளம்பரத் துறையின் மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் மதுரை மாவட்டம் செம்மினிப்பட்டி கிராமத்தில் தேசிய வேளாண் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் பங்கேற்ற இந்த முகாமில் பயிர்க் காப்பீடு உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்கள் மானிய உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத் தீ இன்று கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது மலைப்பாதையில் வாகனங்கள் செல்ல இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வனத்துறையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே காட்டுத் தீ பரவிய பகுதிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி ரோஹினி அனுமதியின்றி வனப்பகுதிக்குள் நுழைந்து சட்டத்திற்குப் புறம்பான செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் விஷமிகளின் நடவடிக்கைகயால் வனப்பகுதிகள் அழிவை சந்திப்பதோடு வன விலங்குகள் மற்றும் பொதுமக்களும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவதாக அவர் தெரிவித்தார் வனப்பகுதிக்குள் நுழைந்து தகாத செயல்களில் ஈடுபட்டதாக இரண்டு